தசரா ஆயுதபூஜை தர்கா பூஜை பண்டிகைகளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அண்டை நாடுகளுடன் நல்லுவை பராமரிக்கவே இந்தியா விரும்புகிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கொல்கத்தா மற்றும் பஞ்சாப் அணிகள் வெற்றி பெற்றன

பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒவ்வொறு மாதமும் கடடசி ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சி வாயிலாக மக்களிடையே தமது கருத்துக்களை பகிர்ந்துக்கொண்டு வருகிறார்

அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் பிரதமரின் உரை ஒலிபரப்பாகும்

அகில இந்திய வாரொனலியின் இணையதளமான நியூஸ் ஆன் ஏர் இணையதளத்திலும் தொலைபேசி செயலிலும் இந்த உரை ஒலிபரப்பப்படும் அகில இந்திய வானொலி தூர்தா்ஷன் பிரதமா் அலுவலகம் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் யூ டியுப் அலைவரிசைகளிலும் இந்த உரை இடம்பெறும் பிரதமரின் இந்தி உரைக்கு பின் அதன் மொழி பெயர்ப்பு அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பப்படவுள்ளது பிரதமர் உரையின் மொழியாக்கம் இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படவுள்ளது தசரா ஆயுதபூஜை தர்கா பூஜை பண்டிகைகளை முன்ளிட்டு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவா் பிரதமர் உள்ளிட்ட தலைவா்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தசரா பண்டிகை நாட்டின் கவாச்சார ஒற்றுமையை வலுப்படுத்தி மக்கள் அனைவரும் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார்

தர்கா தேவி மகிஷா சூரனை அளித்த இந்நாள் தீமைகளை நன்மை வென்றதன் அடையாளமாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதம் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மகா அஷ்டமி தினத்தையொட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி நல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் வளம் பெற்று திகழ துர்கா தேவி நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிக்கட்டும் என்றும் பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பூஜை ஆயுத முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று தெரிவித்துள்ளாா் அண்டை நாடுகளுடன் நட்புறவை வளர்க்கவே இந்தியா எப்போதும் விரும்புகிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் சிக்கிம் மாநிலத்திற்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள அவர் டார்ஜிலிங் மாவட்டத்திலுள்ள ராணுவ முகாமை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தாா் சீனாவுடனாள எல்லையில் அமைந்துள்ள இப்பகுதியில் படைகளின் செயல்பாடு மற்றும் தயார்நிலை குறித்து வீரர்களுடன் அமைச்சர் கேட்டறிந்தாா் வீரர்களுடனான கலந்துரையாடலில் அமைச்சர் பேசிய போது அண்டை நாடுகளுடனான உறவை வலுப்படுத்த முயற்சி மேற்கொண்டுள்ள போது சில சமயங்களில் அந்த நாடுகள் அத்துமீறினால் உரிய பதிலடி கொடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார்

வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் விஜயதசமி வாழ்த்துகளை தெரிவித்துக்கொள்வதாக தெரிவித்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாத்துவா பகுதியில் இன்று ஆய்வு செய்வதுடன் அங்குள்ள வீரர்களுடன் கலந்துரையாடவுள்ளார் சேராதங்க் பகுதியில் இன்று காலை நடைபெறும் சாஸ்திர பூஜை நிகழ்ச்சியிலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பங்கேற்கிறார்

தர்தர்ஷன் செய்தி அலைவரிசை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தியாவில் மூன்று நிறுவனங்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு தடுப்பூசி தயாராகி வருவதாகவும் இதில் ஒரு தடுப்பூசி மூன்றாவது மற்றும் இறுதி கட்ட பரிசோதனையில் இருப்பதாகவும் தெரிவித்தார் எஞ்சிய இரண்டு தடுப்பூசிகள் இரண்டாம் கட்ட பரிசோதனையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

எனினும் நடப்பு பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசும் அணிவதுடன் தனி நபர் இடைவெளியை கடைப்பிடிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை சுமார் மூன்று கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாநகராட்சி பகுதியில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளுக்கான பயனாளிகளை குலுக்கல் மூலம் தோ்வு செய்வதை தொடங்கிவைத்து பேசிய அவா் தற்போது சுமாா் ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது என்றாா் பிரதமா் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் அனைவருக்கும் வங்கி கணக்கு

உஜ்வாவா திட்டத்தின் கீழ் அதிக அளவில்சமையல்ளிவாயு இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

இதேபோன்று சரக்கு மற்றும் சேவை வரி வருடாந்திர கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசமும் டிசும்பர் இறுதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது

ஐ நாவில் சீர்த்திருத்தங்கள் அவசியம் என்று கூறிய அவர் பிறநாடுகளுடன் இணைந்து தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட இந்தியா உறுதிப்பூண்டுள்ளது என்று தெரிவித்தாா் காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெகபூபா முப்தி தேசியக்கொடியை அவமத்தித்துள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக கருத்துத் தெரிவித்துள்ள அவர் ஜம்மு காஷ்மீரஇந்தியாவின் பிரிக்கமுடியாத அங்கம் என்றும் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது முற்றிலும் அரசியலமைப்பு நடைமுறை என்றும் தெரிவித்தார் மதச்சார்பின்மை குறித்துப் பேசுவோர் மெகபூபா முப்தியின் தேச விரோத கருத்துக்கு எந்த கண்டனமும் தெரிவிக்காமல் இருப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார் தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் நேற்று மேலும் மோசமடைந்த நிலையில் நாளை நிலைமை சற்று முன்னேற்றம் அடையக் கூடும் என்று மாகக் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கொல்கத்தா மற்றும் பஞ்சாப் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன

இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு துபாயில் தொடங்கும் ஆட்டத்தில் பெங்களுரு அணி சென்னை அணியையும் இரவு ஏழரை மணிக்கு அபுதாபியில் நடைபெறும் போட்டியில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன தேசிய டேபிள் டென்னிஸ் பயிற்சி முகாமுக்கு விளையாட்டு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது